முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்

செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மீண்டும் வலியுறத்தியுள்ளார்

இறுதி அஞ்சலி செலுத்தினர்

இனி விரிவான செய்திகள் உத்தரப்பிரதேசம் மாநிலம் நொய்டாவில் உள்ள பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொல்லியல் கல்விக் கழகத்தில் இரண்டாண்டு முதுநிலை பட்டயப் படிப்பில் சேருவதற்கு தமிழில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பதையும் குறைந்தபட்ச கல்வித் தகுதியாக சேர்க்க வேண்டும் என தாம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் மத்திய அரசின் தொல்லியல் துறை பட்டயப் படிப்பிற்கான தகுதியில் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளை இணைத்து மத்திய அரசு திருத்திய அறிவிக்கை வெளியிட்டுள்ளதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள முகநால் பதிவில் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் அறிவிப்பை பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசும் வரவேற்றுள்ளார்

மதுரையில் தகவல் தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டை கூணொலி மூலம் அவர் தொடங்கி வைத்து பேககையில் உள்ளுர் உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பாரத் நெட் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார்

இதுதொடர்பாள மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த வெங்கடேஷ் ஊராட்சி மன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் தன்னிச்சையாக மாநில அரசு திட்டங்களை தேர்ந்தெடுத்து வெளியிட்ட அறிவிப்பாணை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார்

குடியரசுத் தலைவர் இன்று காலை புதுதில்லியில் உள்ள பாஸ்வான் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சரின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு ரவிசங்கர் பிரசாத் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் பாஸ்வான் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர் ராம்விலாஸ் பாஸ்வான் இறுதிச் சடங்குகள் நாளை பாட்னாவில் நடைபெறம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராம்விவாஸ் பாஸ்வானின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள செய்தியில் நாடாளுமன்றத்தில் தமது கருத்துக்களை ஆழமாகவும் அறிவார்ந்த முறையிலும் பதிவு செய்தவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவிற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அவரது மறைவையொட்டி இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே ராம்விலாஸ் பாஸ்வான் வகித்து வந்த உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள இருமாத நிதிக்கொள்கையில் வட்டி விகிதங்களில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்ததாஸ் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெப்போ வட்டி விகிதம் நான்கு கதவீதமாகவும் மாற்று வட்டி விகிதம் மூன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாகவும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு அந்தமான் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது மேலும் வலுப்பெறும் என்றும் சென்னையில் உள்ள தென்மண்டல வாளிலை துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

ஆஸ்லோவில் இதற்கான அறிவிப்பை நோபல் பரிசுக் குழுவிள் தலைவர் பெரிட் ஆண்டர்சன் வெளியிட்டுள்ளார் உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்